தயார் நிலையில் உள்ளன வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது

ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கு வறட்சி குறித்து மத்திய அரசு ஆலோசனை வழங்கியுள்ளது நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அது அறிவுறுத்தியுள்ளது

இன்று அதிகாலை பாதுகாப்புப்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் தீவிரவாதி ஒருவன் கொல்லப்பட்டான் ஆஸ்திரேலியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது

இனி விரிவான செய்திகள் மக்களவைக்கு ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிலையில் உள்ளன

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா திரு ரவி சங்கர் பிரசாத் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் இத்தேர்தலில் முக்கிய வேட்பாளர்களாக உள்ளனர் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணிக்கு நிறைவடைகிறது மக்களவை தொகுதிகள் மற்றும் ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் அருணாச்சலப்பிரதேசம் சிக்கிம் ஆகிய சுட்டப்பேரவை தேர்தல் தமிழக சுட்டப்பேரவை இடைத்தேர்தல் ஆகியவற்றில் பதிவாள வாக்குகளின் எண்ணிக்கை் வரும் வியாழக்கிழமை மேற்கொள்ளப்படுகிறது

மின்னனு பணபரிவர்த்தனை தொடர்பான ஆவோசனைகளை வழங்குவதற்கு திரு நந்தன் நீல்கேனி தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழுவை கடந்த ஜனவரி மாதம் ரிசர்வ் வங்கி அமைத்திருந்தது இதுகுறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு தரப்பினருடனான ஆவோசனைக்குப்பின்னர் தமது அறிக்கையை இக்குழு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஒடிசா மாநிலத்தின் மேற்கு மற்றும் உட்பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்துள்ளது

அடுத்த ஐந்து தினங்களுக்கு மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கா்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மாநிலங்களில் உள்ள அணைக்கட்டுகளில் தேக்கி வைக்கப்பட்ட நீரின் அளவு மிகவும் குறைந்து வருவதால் சிக்கனமாக நீரை பயன்படுத்துமாறு மத்திய அரசு ஆலோசனை கூறியுள்ளது

தமிழகத்தில் சட்டவிரோதமாக நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதை தடுக்காத பொதுப்பணித் துறை செயலாளா் உள்ளிட்டோா் மீது சென்னை உயா்நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்துள்ளது தாமாக முன்வந்து பதிவு செய்த இந்த வழக்கு தொடர்பாக நாளை மறுநாள் பதிலளிக்குமாறு நீதிபதி எஸ் எம் குப்பிரமணியம் உத்தரவிட்டார்

வரையறைக்கப்பட்ட நீரின் அளவை தாண்டி கூடுதல் நீர் எடுக்கப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு

இந்நிலையில் சுட்டவிரோதமாக நீர் உறிஞ்சுப்படுவது தொடர்பாகவும் தண்ணீர் பஞ்சத்தால் மக்கள் அவதிப்படுவதாகவும் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தமிழக பொதப்பணி செயலாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத் தலைவர் மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தின் மண்டல இயக்குநர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஆகியோர் மீது தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் பதிவு செய்தாா் இந்த வழக்கின் விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு தள்ளிவைத்து நீதிபதி உத்தரவிட்டா் புத்தர் பிறந்த தினமான இன்று புத்த பூர்ணிமாவாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்படுகிறது இதுகுறித்து குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புத்தரின் அஹிம்சை அமைதி இரக்கம் மனிதகுல சேவை ஆகியவை நாகரிக சமுதாயத்திற்கு தேவையானதாக அமைந்துள்ளது என்றும் தற்காலத்தில் அவரது போதனைகள் மிகவும் அவசியம் என்றும் கூறியுள்ளார் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச்செய்தியில் இரக்கம் அன்பு சகோதரத்துவம் ஆகியவற்றில் புத்தரின் கொள்கைகளை மக்கள் பின்பற்றும் வகையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள அவந்திப்புரா பகுதியில் இன்று அதிகாலை பாதுகாப்புப்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் தீவிரவாதி ஒருவன் கொல்லப்பட்டான் கிராமத்தில் பஞ்ச்கம் ஈடுபட்டுக்கொண்டிருந்தபோது மறைந்திருந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்னும் இரண்டு தீவிரவாதிகளின் நடமாட்டம் அப்பகுதியில் இருப்பதாக கூறப்படுகிறது கடலில் இருந்து வாளில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கவல்ல ஏவுகணையை இந்திய கடற்படை வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது இப்பரிசோதனை கொச்சி மற்றும் சென்னையில் உள்ள இந்திய கடற்படை கப்பல்களில் இருந்து மேற்கொள்ளப்பட்டது இந்திய கடற்படை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் இஸ்ரேல் விமான நிறுவனம் ஆகியவற்றின் சார்பில் இப்பரிசோதனை நடைபெற்றது இளம் விஞ்ஞானிகள் திட்டமான யுவிகா திட்டத்தின்கீழ்

இஸ்ரோவின் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் விண்வெளி பொருளாதாரம் புவி பாதுகாப்பு செயற்கை நுண்ணறிவு போன்ற பல துறைகளில் ஏற்படக்கூடிய எதிர்கால மாற்றங்கள் குறித்து மாணவர்கள் ஆர்வத்துடன் வினா எழுப்பினர் அவர்களுடன் உரையாடிய டாக்டர் சிவன் சூரியனின் வெளிப்பரப்பை ஆய்வு செய்வதற்காக அடுத்த அஆண்டு மிஷன் ஆதித்யா திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார்

தமிழ்நாட்டிலிருந்து கே ஜே ஆதித்யா ஆர் நித்யாராஜ் பி சுமீரா ஆகியோரும் புதுச்சேரியிலிருந்து எம் பவித்ரா கே கவிபாரதி ஜி மோளிகா ஆகியோரம் யுவிகா இளம் விஞ்ஞானி திட்டத்தில் பங்கேற்றுள்ளனர்

பொருளாதாரம் விலைவாசி சுற்றுக்சூழல் சுகாதாரம் ஆகியவை முக்கிய பிரச்சனைகளாக இத்தேர்தலில் எதிரொலிக்கும் என்று கூறப்படுகிறது ஆப்கானிஸ்தான் நாட்டில் அமைதி பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மை நீடிக்க இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று ஆப்கன் அதிபர் திரு அஸ்ரப் களியின் சிறப்பு துதர் திரு உமர் தவத்சாய் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா ஸ்வராஜை சந்தித்து ஆலோசளை நடத்தினார் பிராந்தியப் பகுதிகளில் அமைதியை பராமரிப்பதில் இந்தியாவின் பங்கு அமைதி பேச்சு மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சிரியாவில் குடிமக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதால் அதிபர் பஷர் ஆசாத் தலைமையிலான அரசு மீதான தடையை தடையை மேலும் ஒராண்டுக்கு ஐரோப்பிய யூனியன் நீட்டித்துள்ளது

குடிமக்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்டதாகவும் இந்த விவகாரத்தில் அரசுக்கு உதவியதாலும் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது

பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் நிலாக்கந்தா சர்மா ரூபிந்தர்பால் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர்